தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வெளியிடுவார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெிவித்துள்ளார்

மும்பை அணியை எதிர்கொள்கிறது பீகார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

பீகார் மாநிலத்தில் வால்மீகி மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தோதலில் ஐக்கிய ஜனதாதள் கட்சி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார்

உத்திரபிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி ஐந்து இடங்களிலும் சமாஜ்வாதி மற்று சுயேச்சை தலா ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளன குஐராத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற எட்டு தொகுதிகளிலும் பிஜேபி முன்னிலையில் உள்ளது ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் சார்பில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மல்யுத்த வீரர் யோகஸ்வர் தத் பின்தங்கியுள்ளார் ஒடிஸாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற இரண்டு தொகுதிகளில் பிஜூ ஜனதாதள் முன்னிலையில் உள்ளது

இம்மாநாடு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது இந்த அமைப்பின் முழுநேர உறுப்பினராக இந்தியா சேர்க்கப்பட்ட பிறகு மூன்றாவது முறையாக இம்மாநாட்டில் பங்கேற்கிறது இந்தியா ரஷ்யா சீனா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஷ்தான் தஜகிஸ்தான் மற்றம் உஸ்பெக்கிஸ்தான் ஆகிய எட்டு நாடுகளின் தலைவா்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனா்

நாடு முழுவதும் தற்போது நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து ஐயாயிரமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் நாளை மறுநாள் அறிவிப்பு வெளியிடுவார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா்

திரையரங்குகளில் ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு மட்டுமே ரசிகர்களை அனுமதிக்க வேண்டும் ஒவ்வொரு காட்சி முடிவடையும்போதும் கிருமிநாசினி கொண்டு திரையரங்கை சுத்தப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிடப்பட்டுள்ளது

குறிப்பாக முக்கிய நகரங்களில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் சோபியான் மாவட்டத்தில் குப்வாரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் இன்று காலை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நேரிட்டது இதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அப்பகுதியில் தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது தேசப்பிதா மகாத்மாகாந்தி குறித்து எழுதிய புத்தகத்தை நேபாள பிரதமர் திருமதி பிந்தியா தேவி பண்டாரி நேற்று வெளியிட்டார் இதன் முதல் பிரதியை நேபாள நாட்டுக்கான இந்திய தூதர் திரு வினைமோகன் க்வாத்ரா பெற்றுக் கொண்டார் இந்திய தூதரகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த புத்தகம் நேபாள நாட்டு இளைஞர்களிடையே காந்தியடிகளின் சிந்தனைகளை விதைக்க உதவும் என திரு வினய்மோகன் தெரிவித்தார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பெர் அப்பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் அறிவித்துள்ளார் அந்நாட்டின் தீவிரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநர் திரு கிறிஸ்டோபர் மில்லர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அவர் கூறியுள்ளார்

நிர்வாகத்தில் மாற்றம் செய்ய தற்போதைய அதிபர் திரு ட்டிரம்ப்புக்கு அதிகாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரடிப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது